இந்திய ஆஸ்திரேலிய நாடுகளிடையேயான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு

தமிழகத்தில் கோவிட் இறப்பை தடுப்பதே அரசின் முக்கிய நோக்கம் என்று சென்னை கோவிட் தடுப்பு சிறப்பு அதிகாரி டாக்டர்

செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார்

தொடங்கப்பட்டது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் இந்திய ஆஸ்திரேலியா காணொலி உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் இது இவ்விரு நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் உலகளவிலும் இந்திய பசிபிக் மண்டலத்திற்கும் இன்றியமையாதது என்றார் கோவிட் அச்சுறுத்தல் உள்ள இத்தருணத்தில் இவ்விரிவான அரசியல் ஒத்துழைப்பின் அவசியத்தை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இருநாடுகளுக்கிடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறிய அவர் இருதரப்பு உறவுகளால் இப்பகுதியில் நிலைத்தன்மையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார் விரிவான சீர்திருத்தங்கள் அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதன் பலன்களை அனைத்து தரப்பினரும் பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிஸன் கோவிட் சூழலில் பிரதமர் ஆற்றிவரும் ஆக்கப்பூர்வமான பங்கை பாராட்டினார் உள்ளடக்கிய வெளிப்படையான வளமான இந்திய பசிபிக் மண்டலத்தை ஏற்படுத்த ஆஸ்திரேலியா உறுதியுடன் இருப்பதாக எடுத்துரைத்த அவர் இதில் இந்தியாவின் பங்கு மீக முக்கியமானதாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார் நாடுகளுக்கிடையிலான இரு கடல்சாா் நட்புறயைும் அவர் எடுத்துரைத்தார் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக வாரியத்தில் இந்தியா தலைமை வகிப்பதை பாராட்டிய அவர் இத்தருணத்தில் இந்தியா தலைமை ஏற்றிருப்பது உலகளவிலான சுகாதார கண்ணோட்டத்தில் முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார்

விஜயபாஸ்கர் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் சென்னை இ

கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் அவர் கேட்டறிந்தார் எழும்பூர் குழந்தை நல மருத்துவமனையையும் அமைச்சர் பார்வையிட்டார் இதனிடையே சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய சென்னை கோவிட் தடுப்பு சிறப்பு அதிகாரி டாக்டர்

ராதாகிருஷ்ணன் மருத்துவ வல்லுநர்களின் ஆலோசனையின் படி தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

மேலும் தொற்று பாதித்தவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களையும் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

செல்லூர் கே

திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் இடுபொருட்கள் வழங்குவது தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசினார்

வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு மண்டல இணைபதிவாளர்கள் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குநா்கள் கலந்துகொண்டனா்

உதயகுமார் வாய்ஸ் மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசிய மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

வினய் ஆணையர் விசாகன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

செங்கோட்டையன் இன்று திறந்துவைத்தார்

இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கதிரவன் உடனிருந்தார்

வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஹர்தீப்சிங் பூரி மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் நாட்டில் உள்ள இளைஞர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தி சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதோடு சுற்றுச்சூழல் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் இளைஞர்களின் சக்தியையும் தொலைநோக்கு பார்வையையும் முன்னெடுத்துச்சென்று தன்னிறைவு இந்தியாவை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது முன்னதாக ட்விட்டர் மூலம் வெளியிட்ட செய்தியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர்திரு ஹர்தீப்சிங் பூரி வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் வந்தே பாரத் இயக்கத்தின்கீழ் இயக்கப்பட உள்ள விமானங்களுக்கான முன்பதிவு மீண்டும் நாளை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்

கோவிட் நோய் தொற்று பரவல் தொடர்பான சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உள்நாட்டு விமான சேவையை அதிகப்படுத்துவது குறித்த முடிவை மத்திய அரசு அறிவிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார்

ஊரடங்கு கட்டுப்பாட்டின் படி மீனவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர்

அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது